காங்கிரஸ் உள்ளிட்டஎதிர்கட்சிகள் பேரவையில் இருந்துவெளிநடப்பு செய்தன

அஇஅதிமுகசட்டப்பேரவைஉறுப்பினர்கள் வழக்கைஉச்சநீதிமன்றத்திற்குமாற்றக்கோரும் மனுநாளைமறுநாள் விசாரணைக்குஎடுத்துக்கொள்ளப்படுகிறது

தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இனிவிரிவானசெய்திகள் செங்கல்பட்டுஅரசுமருத்துவக் கல்ஹரி வளாகத்தில் சர்வதேசயோகாமற்றம் இயற்கைமருத்துவஅறிவியல் மையம் அமைக்கப்படும் என்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

சேலம் மகிரை விருத்தாச்சலம் அச்சகங்களுக்குபைன்டங் இயந்திரமும் சென்னைஉயர்நீதிமன்றமதுரைகிளைக்கானஅச்சக இயந்திரங்களும் கொள்முதல் கெப்யப்படும் என்றும் திருகடம்பூர் ராஜூ கூறினார்

பேரவையில் இன்றுதமதுதுறைமானியக்கோரிக்கைமீதானவிவாத்திற்குபின்னர் பதில் அளித்துபேசியஅமைச்சர் தமிழகசுற்றுவாதலங்களை புகப்பிக்கவும் நவீனப்படுத்தவும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார் பூம்புகார் சுற்றுலாவளாகம் புதபிக்கப்படும் தமிழ்நாடுகற்றுலாவளர்ச்சிகழகத்திற்குசொந்தமானவிடுதிகளுக்குகூடுதல் வசதிகள் செய்யப்படும் சேலம் ஏற்காட்டில் உள்ளபடகு இல்லத்திலும் நீலகிரியில் உள்ளபைக்காராபடகு இல்லத்திலும் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்படும்

கோபம்புத்தூரில் புதிதாகஅமைக்கப்பட்டுள்ளமண்டலகலைண்பாட்டுமையத்திற்குமலுமிச்சும்பட்டிதமிழ்நாடுஅரசு இசைகல்லூரி வளாகத்தில் புகியகட்டம் கட்டப்படும் என்றுகமிற் வளர்ச்சிதுறைஅமைச்சர் திருபாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்றுதமதுதுறைமானியக்கோரிக்கைமீதுஅறிவிப்புகளைவெயிட்டுபேசியஅமைச்சர் மதுரைஅரசு இசைகல்லூரி புதுக்கோட்டைஅரசு இசைபள்ளிஆகியவற்றுக்கு புதியகட்டங்கள் கட்டப்படும் என்றும் அறிவித்தார்

தமிழகசட்டப்பேரவையில் இன்றுகேள்விநேரத்தின் போதுவெளியானசிலதகவல்கள்

ஆளுநர் குறித்துசட்டப்பேரவையில் விவாதிக்கஅனுமதிமறுக்கப்பட்டதற்குஎதிர்ப்பு தெரிவித்துதிமுக காங்கிரஸ் உள்ளிட்டகட்சிகள் பேரவையில் இருந்துவெளிநடப்பு செய்தன

இதற்குமறுப்பு தெரிவித்தபேரவைத் தலைவர் திருதனபால் ஆளுநர் மற்றும் குடியசுத் தலைவர் குறித்துசட்டப்பேரவையில் விவாதம் நடத்துவதற்குஅனுமதிக்கமுடியாதுஎன்றார் இதற்குஎதிர்ப்பு தெரிவித்துதிமுக காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியகட்சிகள் அவையில் இருந்துவெளிநடப்பு செய்தன

மழைக் காலகூட்டத்தொடரின் போதுஅனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

இதனையடுத்துடச்சநீதிமன்றநீதிபதிகள் திருஅருண் மிஸ்ரா திரு சஞ்சய் கிஷன் கவுல் விடுமுறைகாலஅமர்வு நாளைமறுநாள் விசாரிக்கஒப்புக்கொண்டது விதிகளுக்குஉட்பட்டேஆளுநர் மாநிலத்தின் பல்வேறுமாவட்டங்களில் ஆய்வு செய்வதாகமீன்வளத்துறைஅமைச்சர் திருஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் அரசியல் சாசனவிதிகளுக்குஉட்பட்டுஆய்வு மேற்கொள்ளப்படுவதாகஆளுநர் மாளிகைஅளித்துள்ளவிளக்கத்தையும் சுட்டிக்காட்டினார்

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் வைக்கப்பட்டுள்ள அமிலங்கள் மற்றும் இதரரசாயனப் பொருட்கள் குறித்தொழில்நட்பக் குழுவினர் ஆய்வு செய்துவருவதாகமாவட்டஆட்சியர் திருசந்தீப் நந்துரி தெரிவித்துள்ளார் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இரண்டுநாட்களுக்குள் இந்தகுழுவினர் அறிக்கைஅளிப்பார்கள் என்றும் அதன் அடிப்படையில் மேற்கொண்டுநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் கூறினார் விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பைகால்பந்துபோட்டிகள் குறித்தசெய்திகள்

இதன்மூலம் துருக்கியில் நடைபெறஉள்ளஉலகக் கோப்பை இறதிப் போட்டிக்குஅவர் தகுதிப் பெற்றுள்ளார்